நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் இரண்டாவது நாளாக ஒத்தி வைக்கப்பட்டன

ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

கொரோனா வைரஸ் குறித்து அச்சமடையத் தேவையில்லை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

வெளிநாடுகளுக்கு உரிமையில்லை என்றும் மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் தில்லி வன்முறை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் இரண்டாவது நாளாக பாதிக்கப்பட்டன

இதனால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் அவை அடுத்தடுத்து ஒத்தி வைக்கப்பட்டது இரண்டாவது ஒத்தி வைப்புக்குப் பின்னர் பிற்பகல் இரண்டு மணிக்கு அவை கூடியபோது தில்லி வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் ஹோலி பண்டிகைக்குப் பின்னர் விவாதம் நடத்தலாம் என்றும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கூறினார் இதனை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உடனடியாக விவாதம் நடத்த வலியுறுத்தினர் தொடர்ந்து அமளி ஏற்பட்டதால் அவை நாளை வரை ஒத்தி வைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் இந்த பிரச்சினை எதிரொலித்தது இதன் காரணமாக அவை பலமுறை ஒத்தி வைக்கப்பட்டது பிற்பகல் மூன்று மணிக்கு அவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆஸாத் அவையில் உடனடியாக தில்லி வன்முறை குறித்து விவாதிக்க வலியுறுத்தினாா் அரசு எந்த விவாதத்துக்கும் தயாராக இருப்பதாக அவை முன்னவர் திரு தாவர் சந்த் கெலாட் தெரிவித்தார் இதனையடுத்து நாளை இது குறித்து விவாதிக்குமாறு காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஆனந்த் சர்மா உள்ளிட்டோர் யோசனை தெரிவித்தனர் இந்த விஷயத்தை எதிர்க்கட்சிகள் பிடிவாதமாக வலியுறுத்தியதால் அவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஸ் நாள் முழுமைக்கும் அவையை ஒத்திவைத்தாா்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தில்லியிலும் நாட்டின் இதரப் பகுதிகளிலும் இயல்பு நிலை திரும்பிக் கொண்டிருப்பதாக அவர் கூறினார் தற்போதைய சூழலில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தினால் அது பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் கூறினார் இதனை கருத்தில் கொண்டு கவனமாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றும் ஹோலி பண்டிகையை அமைதியாக கொண்டாடுவதன் மூலம் இயல்பு நிலையை திரும்பக் கொண்டுவர முடியும் என்றும் திரு ரவிசங்கர் பிரசாத் நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படையிலான அமைதி நல்லிணக்கம் ஒற்றுமை ஆகியவற்றை பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் இதனை வலியுறுத்தியதாக கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார் தேசிய நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டதாக அவர் தெரிவித்தார் புல்வாமா தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இரண்டு பேரை தேசிய புலனாய்வு முகமை என் ஐ ஏ கைது செய்துள்ளது

எல் ஐ சி நிறுவனத்தின் அதிக பங்குகளை மத்திய அரசே வைத்திருக்கும் என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெளிவுபடுத்தியுள்ளார் மாநிலங்களவையில் இன்று எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர் எல் ஐ சி பாலிசிதாரர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் நிர்வாக கட்டுப்பாடு அரசின் வசமே இருக்கும் என்று கூறினார் எல் ஐ சி நிறுவனம் தனது பங்கு மதிப்பை இழக்காது என்றும் அவர் தெரிவித்தார் எல் ஐ சி நிறுவனத்தின் ஒரு பகுதி பங்குகள் விற்பனை செய்யப்படும் என்று நிதி அமைச்சர் தமது பட்ஜெட் உரையில் குறிப்பிட்டிருந்தார் தில்லி வன்முறை குறித்து ஈரான் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு ஜாவேத் ஷிரீப் தெரிவித்துள்ள கருத்து குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது ஈரான் அமைச்சின் கருத்து பற்றி செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் தில்லியில் உள்ள ஈரான் நாட்டு தூதரை அழைத்து இது குறித்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் ஈரான் அமைச்சர் கூறிய கருத்துக்கள் ஏற்கத்தக்கதல்ல என்று கூறிய அவர் ஈரான் போன்ற நாட்டிடமிருந்து இத்தகைய கருத்துக்களை இந்தியா எதிர்பார்க்கவில்லை என்றும் தெரிவித்தார் மகளிர் தினத்தையொட்டி தமது சமூக ஊடக கணக்குகளை மக்களை தங்கள் உழைப்பாலும் வாழ்க்கை முறையாலும் பெரிதும் ஈர்த்த பெண்களுக்கு விட்டுக் கொடுப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

கோடிக்கணக்கானோரை ஊக்குவிக்க பயன்படும் என்று அவர் தமது டுவிட்டரில் கூறியுள்ளார் டுவிட்டர் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ஆகிய சமூக ஊடகங்களில் இத்தகைய பெண்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார்

பல்வேறு விமான நிலையங்களில் நடத்திய பரிசோதனையில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு இந்த வைரஸ் பாதித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது புதுதில்லியில் இதுகுறித்து நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேரளாவில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட மூன்று பேர் சிகிச்சைக்குப் பின்னர் மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் என்றும் புதுதில்லியில் ஒருவருக்கும் தெலங்கானாவில் ஒருவருக்கும் இந்த வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார்

கொரோனா வைரஸ் காரணமாக உலக அளவில் ஸ்திரமற்ற நிதிநிலை உருவாகி இருப்பதாகவும் இதனை மிகக்கூர்ந்து கவனித்து வருவதாகவும் இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் சந்தை நம்பிக்கையை பராமரிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது

இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் மாநிலங்கள் இதற்கான பணிகளை முழு வீச்சில் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்

கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் வகையில் இத்தாலி ஈரான் தென்கொரியா ஐப்பான் ஆகிய நாடுகளை சேர்ந்த பயணிகளுக்கு வழங்கப்படும் விசாக்களை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது ஏற்கனவே சீன பயணிகளுக்கு இத்தகைய விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன

தொடர்ந்து அமலில் இருக்கும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனா ஈரான் கொரியா இத்தாலி ஜப்பான் உட்பட கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட எந்த நாட்டிற்கும் பயணம் மேற்கொள்வதை இந்தியர்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் பாதிப்பில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது குடியுரிமை திருத்தச் சட்டம் முற்றிலும் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் இறையாண்மை குறித்த விஷயங்களில் தலையிட எந்த வெளிநாட்டு தரப்புக்கும் உரிமை இல்லை என்று கூறியுள்ளார் குடியுரிமை திருத்தச் சுட்டம் குறித்து மனித உரிமைகளுக்கான ஐ நா தூதரகம் உச்சநீதிமன்றத்தில் மனு அளித்திருப்பதை அடுத்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குடியுரிமை திருத்தச் சட்டம் இந்திய அரசியல் சாசனத்தின் விதிமுறைக்கு உட்பட்டது என்றும் அரசியல் சாசனப்படி அது செல்லத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டு பிரிவினையின்போது ஏற்பட்ட சோகத்தின் தொடர்ச்சியாக மனித உரிமைகளுக்கு மதிப்பு அளிக்கும் வகையில் நீண்டகால தேவையை இந்த சட்டம் பிரதிபலிக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்றும் இங்கு நடைபெறும் சட்டத்தின் ஆட்சி மீது மக்கள் முழு நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் பங்களாதேஷில் காவல்துறையின் அதிரடி பிரிவினர் நடத்திய தாக்குதலில் ரோஹிங்கியாவை சேர்ந்த ஏழு பேர் கொல்லப்பட்டனர் டெக்னாப் என்னும் இடத்தில் உள்ள காக்ஸ் பசார் பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றது கொல்லப்பட்ட அனைவரும் கொள்ளையர்கள் என கூறப்படுகிறது அவர்களிடம் இருந்து ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன ஆசிய ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியாவின் கவுரவ் சோலங்கி ஆஷிஷ் குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசைப் பட்டியலில் இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது டெஸ்ட் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் பிரிவில் இந்திய அணித் தலைவர் விராட் கோலி இரண்டாவது இடத்தில் உள்ளார்